உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குறைந்த எடையுடைய பீரங்கி எதி்ய்பு ஏவுகணைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்தது

என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யுமாறு தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பாகிஸ்தானில் இவங்கை கிரிக்கெட் அணி கற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தை இலங்கை அரசு எச்சரித்துள்ளது

இத்திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு மாதம் குறைந்தபட்சும் மூவாயிரம் ரூபாய் ஒய்வூதிய தொகை வழங்கப்பட உள்ளது

பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தரமான கல்வி வழங்கும் வகையில் தங்கி படிக்கக்கூடிய நாநூறு ஏகல்வியா மாதிரி பள்ளிக்கூடங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ராஞ்சியில் உள்ள தலைமை செயலகத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பிரதமர் திரு மோடி அடிக்கல் நாட்டுகிறார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குறைந்த எடையுடைய பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்தது ஆந்திரப்பிரதேச மாநிலம் கா்நூலிலிருந்து இது இவப்பட்டது இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்ததற்கு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு வாழ்தது தெரிவித்துள்ளார் வருமானவரித்துறையின் நோட்டீஸ் அடுத்த மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து வரி செலுத்துவோருக்கு நேரடியாக வழங்கப்படாது என்று மத்திய சுட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கென தொலைகாட்சி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது குறித்த அறிவிப்பை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் வெளியிட்டார் படவிளக்கங்கள் இந்திய சசைகை மொழி மூலம் இந்நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பட உள்ளதாக அவர் கூறினார் பார்வைத் திறன் குறைபாடு உடையவர்களுக்கென கதைவிளக்க உரையாடல் மூலம் திரைப்படங்கள் ஒளிபரப்புவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தொலைகாட்சி நிறுவனங்களும் செய்திகளை தினமும் ஒருமுறையாவது சைகை மொழி மூலம் வழங்க வேண்டுமென்று கூறியுள்ளார் அதேபோல் வாரம் ஒருமுறை ஒரு நிகழ்ச்சியை துணை தலைப்பு மற்றும் படவிளக்கம் முலம் ஒளிபரப்ப வேண்டுமென்று தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஊராட்சி மற்றும் முக்கிய பிரதிநிதிகளை மத்திய சிறபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது ஜம்மு காஷ்மீர மற்றும் லடாக் பகுதியில் சிறுபான்மையினா் துறை அமைச்சகம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது

பெர்ன் பல்கலைக்கழகத்தில் அவர் இன்று உரையாற்றுகிறார் பின்னர் அங்கு வசிக்கம் இந்திய வம்சாவளியினர் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்தகொள்கிறார் நாளை குவிட்சா்லாந்து நாடாளுமன்றத்தில் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறாா் குடியரசுத் தலைவரின் பயணத்தின் போது இருநாடுகளுக்கிடையே பிரதிநிதிகள் அளவிலான பேச்சுகள் நடைபெறவுள்ளது பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன இந்தியா சுவிட்சா்லாந்து நாடுகளுக்கிடையே நடைபெறவுள்ள வாத்தகம் தொடா்பான கூட்டத்திலும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பங்கேற்க உள்ளார் உள்ளாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலத்தை வீடியோ பதிவு செய்யும் நடவடிக்கை புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று தொடங்கியது இவ்வழக்கில் எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி தர்மேஷ் சர்மா முன் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது முன்னதாக பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் உறவினர்கள் சென்ற வாகனம் விபத்திற்குள்ளானதை அடுத்து எப்ம்ஸ் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அவரை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழழத்துவர முடியாத சூழல் இருப்பதால் நீதிமன்றத்தை மருத்துவமனை வளாகத்தில் அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் தற்காலிக கடந்த வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கியது இதனையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குல்தீப் சிங் செங்கர் மற்றும் சஷி சிங் ஆகியோர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர்

எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

அகஸ்டா வெஸ்ட்லேன்ட் ஹெலிகாப்டர் கொள்முதல் செய்ததில் சட்டவிரோத பன பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத்தின் உறவினர் திரு ரத்துல்பூரியின் காவலை தில்லி நீதிமன்றம் மேலும் ஐந்து நாட்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறையிள் கோரிக்கையை ஏற்று சிறப்பு நீதிபதி அரவிந்த்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்தார் முன்னதாக அமலாக்கத்துறையால் கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட திரு ரத்துல்பூரியின் காவல் நேற்றுடன் முடிவடைந்தது புதிய மோட்டார் வாகன சுட்டத்தை மேற்குவங்க மாநிலத்தில் அமல்படுத்த போவதில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிக அளவிலான அபராதம் நடுத்தர குடும்பங்களை பாதிக்கும் என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் மேற்குவங்க மாநில அரசு எடுத்துள்ள பல்வேறு முயற்சிகள் காரணமாக அம்மாநிலத்தில் சாலை விபத்துகள் குறைந்துள்ளதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார்

ஐரோப்பிய அளவிவான இப்போட்டி முதன்முறையாக ஆம்ஸ்டர்டேமில் நடைபெற உள்ளது பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் அணி கற்றப்பயணம் மேற்கொள்வதற்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தை இலங்கை அரசு எச்சரித்துள்ளது இதுகுறித்து இலங்கை கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் கற்றுப்பயனத்தின் போது இலங்கை அணிக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று பிரதமா அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதையடுத்து பாதுகாப்பு சூழ்நிலையை மறுஆய்வு செய்ய இலங்கை அரசிடம் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் உதவி கோரியுள்ளது

இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் கோப்பைக்கான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் ஓவலில் இன்று தொடங்குகிறது